நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உயர்த்தியுள்ளது

என்று இந்தியா தெரிவித்துள்ளது

சிந்து முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஊரகப் பகுதிகளின் பொருளாதார வளர்ச்சியில் மகளிர் கயஉதவிக் குழுக்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பெண்கள் சமுக பொருளாதார ரீதியில் மேம்பட இந்த குழுக்கள் உதவியாக உள்ளது என்றா் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க அவா்களுக்கு நிதி சுதந்திரம் அவசியம் என்றும் இந்த சுதந்திரத்தை பெற்ற பெண்கள் சமூக தீமைகளை எதிர்த்து போராடும் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறினார் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முத்திரை பதித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமா் வேளாண் மற்றம் பால் உற்பத்தி துறையில் மகளிரின் பங்களிப்பின்றி வளர்ச்சியை எட்டியிருக்க முடியாது என்றும் தெரிவித்தார் மகளிரின் திறனை கண்டறிய அவாகளுக்கு உரிய வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் பிரதமா் கேட்டுக் கொண்டாா்

இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற பெண்கள் இந்த குழுக்களின் மூலம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தாங்கள் எவ்வாறு மேம்பாடு அடைந்தோம் என்பது குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்தனா் காஞ்சிபுரம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மகளிர் சுயஉதவிக்குழுக்களின் உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு மிகுந்த பயனை அளித்திருப்பதாகவும் அவா்கள் கூறினா் நாட்டின் தொல்லியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மக்களின் பங்களிப்பு அவசியம் என பிரதமா திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் தலைமை அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் சுற்றுவா வழிக்காட்டிகளாக பணியாற்ற இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார் அத்துடன் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கற்றிப் பாா்ப்பதில் பொதுமக்களிடையே ஆர்வத்தை அதிகரிப்பதால் சுற்றுவாத்தொழில் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தொல்லியல் சிறப்புவாய்ந்த இடங்களை வாளில் இருந்து செயற்கைக்கோள்கள் மூலம் புகைப்படம் எடுக்கும் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள நிலையில் சில நினைவுச் சின்னங்களை கற்றுலாப் பயணிகள் புகைப்படம் எடுக்க அனுமதி மறுப்பது சரியானதல்ல என்றும் பிரதமர் தெரிவித்தார்

ஒவ்வொரு மாதிரி கிராமத்திலும் அரசு ஆரம்ப ககாதார நிலையம் ஆரம்டப் பள்ளி சமுதாயக் கூடம் சாலை வசதி குடிநீர் வசதி மற்றும் கழிவு நீர் கால்வாய் அமைத்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இதனை கண்டிப்பதாக தெரிவித்த பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பித் பத்ரா ஆரோக்கியமான அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் ஜனநாயகத்துக்கும் நாட்டின் ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்களுக்கு எதிராகவும் காங்கிரஸ் தனது கருத்தை தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் திரு சசிதரூரின் கருத்து முற்றிலும் கற்பனையானது என்று விமர்சித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய அரசியல் சாசனத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி நாட்டு மக்களின் கதந்திரத்தை காங்கிரஸ் கேள்வி குறியாக்கியதாக கூறினார் இதனிடையே திரு சசிதரூர் பிஜேபிக்கு எதிராக தெரிவித்த கருத்தை காங்கிரஸ் ஆதரிக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு செய்தி தொடர்பாளர் திரு ரன்திப் சிங் கர்ஜிவாலா தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள டுவிட்டர் கெய்தியில் நாட்டின் பெருமை மிக்க நாகரீகத்தையும் அடிப்படை மாண்புகளையும் உணர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் கருத்து தெரிவிக்கவேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய வரவாற்றில் காங்கிரசின் பொறுப்பை உணர்ந்துகொள்ள வேண்டும் என்றும் பாகிஸ்தானின் பிரிவினைவாத கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் யாரும் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்றும் சர்ச்சைக்கு உள்ளாகாத வகையில் வார்த்தைகளை பிரயோகிக்கவேண்டும் என்றும் திருரன்திப் சிங் சர்ஜிவாலா கூறியுள்ளார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய நிதியமைச்ச் திரு

நேர்மையான மற்றும் சிறு நடுத்தர வரி செலுத்துவோரிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அரசு செயல்படுத்தும் திட்டங்களை கொண்டு செல்வதில் நபார்ட் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார் நபார்ட் வங்கியின் நிறுவன நாள் விழா கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக தமது கருத்துக்களை பகிர்ந்தகொண்ட திரு ஜேட்லி அடுத்த ஆண்டு உலக அளவில் ஐந்தாவது வலிமை மிக்க பொருளாதார நாடாக இந்தியா உயரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வருமையை நாட்டிலிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்திய அவர் விரைந்து இப்பணியை முடிப்பதற்கான வழியையும் காணவேண்டும் என்றார் வேளாண் துறை கடுமையான சவால்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் அகற்கு உத்வேகம் அளித்து வளர்ச்சி காண வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜேட்லி வலியுறுத்தினார் வேளான் துறைக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்திவரும் திட்டங்களை காலதாமதம் இன்றி செயல்படுத்தும் வகையில் தனி அதிகாரமிக்க அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி தரவேண்டும் என்றும் திரு அருண்ஜேட்வி வலியுறுத்தினார் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக பெருக்கவேண்டும் என்ற அரசின் கொள்கையை நிறைவேற்ற இந்த அமைப்பு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் மருத்துவ காப்பீடு பெறுவதற்கு ஆதார் கட்டாயமில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இதனை உறுதி செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆதார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அரசின் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்

இத்திட்டம் தொடர்பாக ஊடகங்களில் எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது அமெரிக்க விதித்துள்ள பொருளாதார தடையால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு இயன்ற உதவி செய்யப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது புது தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இந்தியாவின் எரிசக்தி தேவையய பூர்த்தி செய்யும் முக்கிய நட்பு நாடாக ஈரான் உள்ளது என்று கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தாதா ஜே பி வஸ்வாளி சமுதாய நலனுக்காக வாழ்ந்தார் என்றும் ஏழை எளிய மக்களுக்காக தொண்டாற்றியவர் என்றும் பொருள் இல்லா மக்களுக்கு அன்பு காட்டியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறதிச் கற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து தாய்லாந்து முன்னேறியுள்ளார்

ஆடவர் பிரிவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டங்களில் பிரனாய் காஷ்பப் மற்றும் மனுஅட்ரி சுமித் ரெட்டி இணையும் தோல்வியடைந்தனர்

முன்னதாக டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தோ்வு செய்தது